ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திடவில்லை என்று மத்திய அமைச்சர் திரு பியூஸ் கோயல் கூறியிருக்கிறார்

பள்ளீர்செல்வம் கூறியிருக்கிறார்

நாட்டின் நலன் கருதியே விரிவான மண்டல பொருளாதார ஒத்துழைப்பு அமைப்பின் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட இந்தியா மறுத்துவிட்டதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஸ் கோயல் கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டில் உள்ள விவசாயிகள் சிறதொழில் முனைவோர் ஆகியோரது நலனைக் கருத்தில் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி வரலாற்றுச் சிறப்புமிக்க இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக அவர் தெரிவித்தார் நாட்டின் நலன் என்று வரும்போது இந்தியா ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாது என்பதை வலுவாக இதன்மூலம் உலக நாடுகளுக்கு வெளிப்படுத்தியிருப்பதாகவும் அவர் கூறினார் வீட்டு வசதித் துறையினர் சந்திக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் முயற்சியில் மத்திய அரசும் ரிசர்வ் வங்கியும் ஈடுபட்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியிருக்கிறார் மும்பையில் நேற்று தேசிய பங்குச் சந்தையின் வெள்ளிவிழா கொண்டாட்டத்தின் நிறைவுநாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர் மத்திய அரசு அறிவித்த பல்வேறு துறையினருக்கான கலுகை அறிவிப்பில் வீட்டுவசதித் துறை விடுபட்டுள்ளதை ஒப்புக் கொண்டார் கட்டுமானத் துறையில் முதலீடு செய்வதற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் கோரிக்கைகள் விடுக்கப்படுவதாகவும் எளினும் அந்த துறையை மேம்படுத்த உரிய கொள்கைகளை முதலில் வகுக்க வேண்டும் என அரசு கருதுவதாகவும் அமைச்சர் கூறினார்

பன்னீர்செல்வம் கூறியிருக்கிறார்

ஏற்கனவே தேர்தல் காலங்களில் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளையும் சொல்வாத பல திட்டங்களையும் அஇஅதிமுக அரசு நிறைவேற்றியுள்ளதாகவும் திரு பன்னீர்செல்வம் தெரிவித்தார்

முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சென்னை தலைமைச் இதற்கான காசோலையை செயலகத்தில் நேற்று அக்கோவிலின் செயல் அலுவலரிடம் வழங்கியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது வங்கக் கடலில் புயல்சின்னம் உருவாக வாய்ப்பிருப்பதால் மீன்பிடி படகுகளுக்கு அனுமதிச் சீட்டு வழங்க வேண்டாம் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு

ஜெயக்குமார் துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் காற்றழுத்த தாழ்வுநிலை உருவாகியுள்ள பகுதிகளுக்கு மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என மீனவர்களை கேட்டுக் கொண்டுள்ளார் ஏற்கனவே மீன்பிடிக்கச் சென்றவர்கள் உடனடியாக கரை திரும்ப வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்

சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகை சிறுவர் பூங்கா அண்ணா பல்கலைக் கழகம் மற்றும் மத்திய தோல் ஆராய்ச்சி நிலையம் போன்ற வளாகங்களில் உள்ள மான்களை வேறு இடத்திற்கு இடமாற்றம் செய்ய வனத்துறைக்கு தடை விதிக்கக் கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுமீதான விசாரணை நடைபெற்ற போது இவ்வாறு வனத்துறை தெரிவித்தது நகர வளர்ச்சி கட்டுமானப் பணிகள் ஆகியவற்றின் காரணமாக மான்கள் வாழத்தகுந்த சூழலுக்கு இடமாற்றம் செய்வது அவசியம் என்பதால் இடமாற்றலுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வனத்துறை கூறியுள்ளது

மாவட்டத்திலேயே முதன்மையான அரசு மேல்நிலைப் பள்ளியாக செயல்பட்டு வருகிறது இதனால் தனியார் பள்ளிகளில் பயின்ற மாணவர்களும் இந்தப் பள்ளியில் சேர்ந்துள்ளதாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு

விஜயன் கூறினார்

செகண்ட்ஸ் மாணவர்கள் பாடங்களை எளிதில் புரிந்து கொள்வதற்கும் எதிர்கால போட்டித் தேர்வுதளுக்கு தங்களை செம்மையாக ஈடுபடுத்துவதற்கும் இந்த கணினிமயமாக்கப்பட்ட வகுப்பறை முற்றிலுமாக மாணவர்களுக்கு பயன்படுகிறது மேலம் நீட் தேர்வு ஜேசா தேர்வுகளுக்கும் மாணவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள இந்த கணினிமயமாக்கப்பட் வகுப்பறைகள் பேருதவி பரிகின்றன பெற்றோர்களும் இலத முழுவதமாக வரவேற்பதால் எங்கள் பள்ளிக்கு கடந்த ஆண்டவிட இந்த ஆண்டு தேர்க்கி கதவீதம் கூடியுள்ளது எங்குளடைய மாணவர்கள் போட்டித் தேர்வுக்காகவே இந்தப் பள்ளிகள் தயார் செப்யப்படுவதால் மாணவர்கள் ரொப்ப விருப்பத்தோடு இந்தப் பள்ளிக்கு வருகிறார்கள் டிஜிட்டல் கல்விமுறை தங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதாக மாணவி ஒருவர் தெரிவித்தனர்

கோத்தபய ராஜபக்சே யை ஆதரிக்கப் போவதில்லை என்று ப்ரீலங்கா சுதந்திர கட்சியில் முன்னாள் அதிபர் திருமதி சந்திரிகா குமாரதங்கா தலைமையிலான ஒரு பிரிவினர் முடிவு செய்துள்ளனர் இக்கட்சியின் மற்றொரு பிரிவினர் திரு கோத்தபய ராஜபக்சேயை ஆதரிக்கப் போவதாக அறிவித்துள்ள நிலையில் திருமதி சந்திரிகா குமாரதங்கா தலைமையிலான பிரிவினர் திருகோத்தபய ராஜபக்சேயை எதிர்த்து போட்டியிடும் அமைச்சர் திரு சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்கப் போவதாக ஏற்கனவே அறிவித்துள்ளனர் இதனால் திருமதி சந்திரிகா குமாரதங்கா மற்றும் அவரது ஆதரவாளர்கள்மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப் போவதாக புநீலங்கா சுதந்திரா கட்சியின் தலைவரும் அதிபருமான திரு மைத்ரிபால சிறிசேனா எச்சரித்துள்ளார் தருமபுரி மாவட்டத்தில் நீர் மேலாண்மை திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியதால் நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி மலர்விழி தெரிவித்துள்ளார்

இந்த குடிமாத்தப் பணிகள் மற்றும் ளி குளம் குட்டைகளை தர்வாரக்கூடிய பணிகள் மூவமாக கிணறுகள்

இது புயல் வெகுதொலைவில் மையம் கொண்டுள்ளதை குறிப்பதாகும் இந்த காற்றழுத்த தாழ்வுநிலை

அமெரிக்கா சீனா இடையே நடைபெறும் வர்த்தகப் போர் இருநாடுகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று ஐநா சபை தெரிவித்துள்ளது பங்களாதேஷ் சென்றுள்ள மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் அந்நாட்டின் தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு அஸன் மஹ்மூத் தை டாக்காவில் சந்தித்துப் பேசினார்

தில்லியில் காவல்துறையினர்மீது தாக்குதல் நடத்திய வழக்கறிஞர்கள்மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகர காவல்துறை ஆணையர் உறுதியளித்ததை அடுத்து காவலர்களின் போராட்டம் முடித்துக் கொள்ளப்பட்டது துபாயிலிருந்து நேற்று சென்னை வந்த ஏர் இண்டியா விமானத்தில் கடத்திவரப்பட்ட ஐந்தரை கிலோ எடைகொண்ட தங்கத்தை சுங்கத் துறையினர் பறிமுதல் செய்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வகோட்டை வட்டாரத்தில் பயிரிடப்பட்டுள்ள மக்காச்சோளத்தில் படைப்புழு தாக்குதலை கட்டுப்படுத்துவது குறித்து வேளாண் துறையினரால் விவசாயிகளுக்கு செயல்விளக்கம் அளிக்கப்பட்டது

அரவிந்தன் கூறியுள்ளார் மழை வெள்ளம் போன்ற பேரிடர் காலங்களில் வெள்ளத்தில் சிக்கித் தவிப்போரை மீட்பது குறித்து தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் படையினரின் ஒத்திகை நிகழ்ச்சி நேற்று பூண்டியில் நடைபெற்றது